நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மத்திய சுகாதார் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்த்தன் அறிவுறுத்தியுள்ளார்

இதனையடுத்து அரசியல் கட்சித்தலைவர்களின் அனல் பறக்கும் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது வேட்பாளர்களும் பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் வீதி வீதியாகவும் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து தத்தம் கட்சிகளுக்கு வாக்களிக்குமாறும் கோரி வருகின்றனர் கொளுத்தும் வெயிலையும் அனல்பறக்கும் வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் இறுதிகட்ட வாக்கு திரட்டும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சமூக ஊடகங்கள் பொதுக்கூட்டங்கள் ஊர்வலங்கள் மூலமும் கடைசிகட்ட வாக்கு சேகரிக்கும் பணிகளில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன

மத்திய உள்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அமீத்ஷா சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் பிஜேபி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பேசுகையில் தமிழகத்தில் மீனவர்கள் மற்றும் மகளிர் பாதுகாப்பை பிஜேபி அஇஅதிமுக கூட்டணியால் மட்டுமே உறுதி செய்ய முடியும் என்றார் அஇஅதிமுக கூட்டணியால் வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் என்றும் குறிப்பிட்டார் வாரிசு அரசியலை ஊக்குவிக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணியை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கோரினார் தொடர்ந்து திரு அமீத்ஷா நெல்லையில் இன்று பிற்பகல் வாக்கு சேகரிக்கிறார் பிஜேபி தேசிய தலைவர் திரு

நட்டா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி கன்னியாகுமரி காரைக்குடியில் இன்று வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோருகிறார் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே

மாநிலத்தில் அஇஅதிமுகவின் வெற்றி உறுதியாகி விட்டதாகவும் அவர் கூறினார் நாகை வேதாரண்யம் கீழ்வேளுர் திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய கட்சித்தலைவர் திரு

க ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தால் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்படும் என்றார் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று குறை கூறிய அவர் கஜா புயல் நிவாரணம் கேட்டு போராடியவர்கள் மீதான வழக்குகளை திமுக திரும்பப் பெறும் என்றும் குறிப்பிட்டார் கன்னியாகுமரியில் இனையம் துறைமுகம் கொண்டு வரப்படும் என்று பிஜேபி கூறும் அதேவேளையில் கொண்டு வரப்படாது என்று அஇஅதிமுக கூறுவது முரண்பாடாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் திமுக நிர்வாகிகள் வீடுகளில் நடைபெற்று வரும் வருமான வரித்துறை சோதனைகள் உள்நோக்கம் கொண்டது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி கே

இதற்கு உறுதுணையாக இருந்த தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர்

வேட்பாளர்களுக்கான நட்சத்திரப் பேச்சாளர்கள் மற்றும் வாகன அனுமதிகளும் நாளை இரவுடன் ரத்து செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார்

சத்யபிரதா சாகு கூறினார்

அதேபோல் கே வி

அஞ்சல் வாக்குகளை செலுத்த தவறிய தேர்தல் பணி அலுவலா்கள் அஞ்சல் வழியாக மட்டுமே வாக்குகளை செலுத்த முடியும் என தெரிவித்துள்ளார்

எனவே மக்கள் பகல் நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்